ஈரான் அதிபர் விரும்பினால் அணு ஆயுதத் திட்டம் சும்பந்தமாகமுன் நிபந்தனையின்றி புதிதாகபேச்சுநடத்ததயார் என்றுஅமெரிக்கஅதிபர் திருடொனல்டுட்டிரம்ப் தெரிவித்துள்ளார்

பிரணீத்தும் இரண்டாவதுசுற்றுக்குமுன்னேறியுள்ளனா்

கற்றில் இந்தியா இத்தாவியைஎதிர்கொள்கிறது

பெண் நீதிபதி இத்தகையவழக்குகளைவிசாரிப்பார் என்றும் காவல்துறையின் பெண் அதிகாரிகள் விசாரணைதொடர்பானவிவரங்களைபதிவு செய்வார்கள் என்றும் மத்தியஉள்துறை இணைஅமைச்சர் திருகிரண் ரிஜிஜு தெரிவித்தார் ஈடுபட்டுகொலைசெய்வோருக்குமரணதண்டனைஅளிக்கும் கும்பலாகவன்முறையில் வகையில் மத்தியஅரசுவிரைவில் மசோதாதாக்கல் செய்யும் என்றுஉள்துறை இணையமைச்சர் திருஹன்ஸ்ராஜ் அஹிர் தெரிவித்துள்ளார்

நாட்டின் பல்வேறுபகுதகிளில் பசுக்கள் குழந்தைகள் கடத்தப்படுவதாககூறிகும்பல் வன்முறையில் சிவர் கொல்லப்பட்டதாகவந்தசெய்திகள் பின்னணியில் அமைச்சரின் இந்தஅறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது

இந்தியாவிற்கு உயர் தொழில்நுட்பப் பொருட்கள் விற்பனைதொடர்பானஏற்றுமதிகட்டுப்பாடுகளைஅமெரிக்காதளர்த்தியுள்ளது இந்தியாவைநிலையானவர்த்தக அங்கீகாரம் பெற்றமுதல்நிலைநாடாகவும் அமெரிக்காஅறிவித்துள்ளது இதன்மூலம் இந்தியாஅமெரிக்காவிடமிருந்துஅதிநவீனமற்றும் மிகவும் ரகசியமானதொழில்நுட்பங்களைபெறுவதற்குவகைசெய்யப்பட்டுள்ளது வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்தஅமெரிக்கவர்த்தகஅமைச்சர் திரு விவ்பர் ராஸ் ஏற்றுமதிகட்டுப்பாட்டுநடைமுறையில் இந்தியாமீதானநிலைபாட்டில் அமெரிக்காமேற்கொண்டமிகமுக்கியமானமாற்றம் இது என்றார்

ஜப்பான் தென்கொரியாஆகியவை இந்தபட்டியலில் உள்ளஆசியநாடுகளாகும் சீனாவில் இருந்தும் மலேசியாவில் இருந்தும் இறக்குமதிசெய்யப்படும் சூரியசக்திசெல்களுக்கு இரண்டுஆண்டுகளுக்குபாதுகாப்பு வரியைமத்தியஅரசுவிதித்துள்ளது

நம்பிக்கையில்லாதீாமானத்தில் வெற்றிபெற்றபின் மக்களவையில் இன்றுநடைபெற்றபிஜேபிநாடாளுமன்றகட்சிக் கூட்டத்தில் பிரதமர் திருநரேந்திரமோடிக்குபாராட்டுதெரிவிக்கப்பட்டது

மத்தியஅரசின் நலத்திட்டங்களில் ஒன்றானபிரதமரின் கிராமசாலைகள் திட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் சிறப்பாகசெயல்படுத்தப்பட்டுவருகிறது

அவர் இந்தஉத்தரவைபிறப்பித்துள்ளார்

பிரதமர் திருநரேந்திரமோடிதமதுசுதந்திரதினஉரைக்குபொதுமக்களிடமிருந்துகருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கோரியுள்ளார்

பிரேம்சந்த் சிறந்தஎழுத்தாளர் நாவல் ஆசிரியர் என்றுஅவர் ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் அனுசக்திதிட்டம் குறித்தமுன் நிபந்தனைஏதும் இல்லாமல் புதிதாகபேச்சுநடத்துவதற்குஈரான் அதிபர் திருஹசன் ரொஹானியைசந்திக்கதபார் என்றுஅமெரிக்கஅதிபர் திருடொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார்

அமெிக்காவைதாக்கும் திறன் கொண்டமுதலாவதுகண்டம் விட்டுகண்டம் பாயும் அணு ஆயுத ஏவுகணைகளைவடகொரியாதயாரித்திருப்பதைஅமெரிக்காவின் உளவு செயற்கைக்கோள் கண்டுபிடித்துள்ளது இத்தகையஏவுகணைகளைகொண்டுசெல்வதற்குவடகொரியாபயன்படுத்தியதுபோன்ற மூடப்பட்டட்டிரக் வண்டியில் இந்தஏவுகணை இருப்பதை புகைப்படம் ஒன்றுகாட்டுவதாகஅமெரிக்கஅதிகாரிஒருவர் தெரிவித்தார் சீனாவில் நடைபெற்றுவரும் உலகபேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீனந்த்தும் சாய் பிரணீத்தும் இரண்டாவதுசுற்றுக்குமுன்னேறியுள்ளனா்

சமீர் வர்மாவும் எச் எஸ் பிரணாயும் ஏற்கனவே இரண்டாவதுகற்றுக்குசென்றுவிட்டனர் லண்டனில் நடைபெறும் மகளிர் உலகக்கோப்பைஹாக்கிப் போட்டியில் இன்றுபிளேஆஃப் கற்றில் இந்தியா இத்தாலியைஎதிர்கொள்கிறது இந்தியநேரப்படி இரவு பத்தரைமணிக்கு இந்தபோட்டிதொடங்கும்